முடிவடைந்தது

முறையாக மத்தியில் ஆட்சி அமைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி குறைகூறியுள்ளார்

குடிநீர் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகமுதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

இலங்கையில் பயங்கரவாத அச்சுறுத்தலுக்கு எதிராக அந்நாடு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு இந்தியா துணைநிற்கும் என்று அழிவிக்கப்பட்டுள்ளது

இந்த தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது மக்களவை தேர்தல் நாடு முழுவதிலும் ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது

மக்களவைத் தேர்தலுடன் தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற்றது

தமிழகத்தில் துத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் கோவை மாவட்டம் சூலூர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் நடைபெறவுள்ள சுட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன இந்த தொகுதிகளில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன ஐந்தாண்டு காலமாக மத்திய அரசு மக்களின் நலனை அடிப்படையாக கொண்டே ஆட்சி நடத்தியதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் புதுதில்லி பிஜேபி தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவைத் தேர்தலுக்காக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு பிரச்சாரம் மேற்கொண்டதாக குறிப்பிட்டார் ஏழைகள் விவசாயிகள் மற்றும் பெண்களுக்கான திட்டங்களுக்கு பிஜேபி அரசு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் கூறினார் மக்களவை தேர்தலில் பிஜேபி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்

பணமதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்ட பிரதமர் திரு நரேந்திரமோடியை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி குறைகூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரஃபேல் விவகாரத்தில் மத்திய அரசு நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டார் ரஃபேல் பேரம் குறித்து பிரதமர் மோடியோ அமைச்சர்களோ வெளிப்படையான பதில் அளிக்கவில்லை என்றும் தேர்தல் ஆணையமும் மத்திய அரசுக்கு சாதகமாகவே நடந்து கொண்டதாகவும் திரு ராகுல்காந்திகூறினார் தமது குடும்பத்தினரை பற்றி கூறப்படும் விமர்சனங்கள் குறித்து கவலைப்படவில்லை என்றும் பிரதமரின் குடும்பத்தை தாம் மதிப்பதாகவும் திரு ராகுல்காந்தி கூறினார் போபால் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர் சாத்வி பிரக்பா சிங் தாக்கூர் நாதராம் கோட்சே குறித்து பேசிய கருத்து மன்னிக்க முடியாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் தனியார் தொலைகாட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் இதபோன்ற பேச்சுக்கள் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் கண்டனத்திற்குரியவை என்றும் கூறினார் சாத்வி பிரக்யா சிங் தாக்கூரை தாம் ஒருபோதும் மன்னிக்க இயலாது என்றும் அவர் குறிப்பிட்டார்

திரு சௌதாளா மீது சிபிஐ பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இன்று புதுதில்லியில் இந்த வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திரு சௌதாளா மற்றும் அவரை சார்ந்தவர்களும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்தது திரு ஒம் பிரகாஷ் சௌதாளா திரு அபய் சௌதாளா திரு அஜய் சௌதாளா ஆகியோர் மீது ஊழல் தடுப்பு வழக்கில் சிபிஐ குற்றப்பத்திரிக்கையும் தாக்கல் செய்துள்ளது

திரு அபய் சிங் சௌதாளாவும் திரு அஜய் சிங் சௌதாளாவும் வருமானம் எதுமின்றி சொத்துக்களை தங்கள் பெயரில் வாங்கியுள்ளதாகவும் சிபிஐ கூறியுள்ளது தமிழகத்தில் பருவமழை சரியாக பெய்யாததால் குடிநீர் பற்றாக்குறை நிலவுவதாக அஇஅதிமுக வின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வறட்சி மிகுந்த பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு அதிகாரிகளுக்கு அறிவுறத்தப்பட்டுள்ளதாக கூறினார் தேர்தல் பிரச்சாரத்தின்போது மத உணர்வுகளை துண்டும் விதமாக பேசினால் அதற்கு தேர்தல் ஆணையம்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றினால் எந்த பிரச்சினையும் ஏற்படாது என்றும் அவர் தெரிவித்தார்

இஸ்ரோவின் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் விண்வெளி பொருளாதாரம் புவி பாதுகாப்பு செயற்கை நுண்ணறிவு போன்ற பல துறைகளில் ஏற்படக்கூடிய எதிர்கால மாற்றங்கள் குறித்து மாணவர்கள் ஆர்வத்துடன் வினா எழுப்பினர் அவர்களுடன் உரையாடிய டாக்டர் சிவன் சூரியனின் வெளிப்பரப்பை ஆய்வு செய்வதற்காக அடுத்த ஆண்டு மிஷன் ஆதித்யா திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார் இந்த திட்டத்திற்காக ஒரு லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்திருந்ததாகவும் இதில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் மட்டுமே இன்றைய கூட்டத்தில் கலந்துகொண்டதாகவும் அவர் கூறினார் திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் பெங்களுருவில் உள்ள யூ ஆர் ராவ் செயற்கைக்கோள் மையம் அகமதாபாதில் உள்ள விண்வெளி செயலாக்க மையம் வடகிழக்கு விண்வெளி செயலாக்க மையம் ஆகிய நான்கு மையங்களில் இந்த மாணவர்களுக்கு இரண்டு வார காலத்திற்கு உறைவிட பயிற்சி அளிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார்

தமிழ்நாட்டிலிருந்து கே ஜே ஆதித்யா ஆர் நித்யாராஜ் பி சுமீரா ஆகியோரும் புதுச்சேரியிலிருந்து எம் பவித்ரா கே கவிபாரதி ஜி மோளிகா ஆகியோரம் யுவிகா இளம் விஞ்ஞானி திட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் அகில இந்திய வானொலியின் சென்னை நிலையத்திவிருந்து டி ஆர் எம் சேவை இன்று மாலை முதல் தொடங்கியது

இலங்கையில் ஜிகாதி பயங்கரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள அந்நாடு எடுக்கும் முயற்சிகளுக்கு இந்தியா ஆதரவு தரும் என்று அறிவித்துள்ளது இலங்கையில் உள்ள இந்திய தூதர் திரு தரன்ஜித் சிங் சாந்து இன்று கண்டியில் புத்தமதத் தலைவர்களை சந்தித்தப்பின் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார் இலங்கைக்கு ஏற்படும் பயங்கரவாத அச்கறுத்தலை இந்தியாவின் மீதான அச்கறுத்தலாக கருதுவதாகவே அவர் தெரிவித்தார்

ஜிகாதிகளின் கொள்கைகள் மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளை இந்தியா எதிர்த்து போராடிவருவதாகவும் இந்த விஷயத்தில் இலங்கைக்கு தோள்கொடுக்க இந்தியா தயாராக இருப்பதாகவும் திரு சாந்து குறிப்பிட்டார் சாரதா நிதிநிறுவன மோசடி வழக்கில் கொல்கத்தாவின் முன்னாள் காவல்துறை ஆணையர் திரு ராஜீவ்குமாரை கைது செய்வதற்கான தடை உத்தரவை உச்சநீதிமன்றம் விலக்கிக் கொண்டுள்ளது இருப்பினும் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பாக சட்ட ரீதியான தீர்வு கிடைப்பதற்கு நீதிமன்றத்தை அணுக வசதியாக இன்று முதல் ஏழு நாட்களுக்கு அவருக்கு அளிக்கப்பட்ட இடைக்கால பாதுகாப்பு தொடரும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது இந்த வழக்கில் சுட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுமாறு சிபிஐ க்கு தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது நிதி நிறுவன மோசடி தொடர்பான விசாரணைக்கான சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு தலைமையேற்றிருந்த திரு ராஜீவ் குமாரை தங்கள் பாதுகாப்பில் விசாரணை நடத்த விரும்புவதாக சிபிஐ உச்சநீதிமன்றத்திடம் முறையீடு செய்தது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோப்பியான் மாவட்டத்தில் நேற்று மாலை தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் இரண்டு தீவிரவாதிகளும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த ஒருவரும் கொல்லப்பட்டனர் ஒரு ரானுவ வீரர் வீரமரணம் அடைந்தார்